கப்பலோட்டிய தமிழன் வ

ஆசிரியர் தினம் நாட்டின் இரண்டாவது குடியரசுத் தலைவரும் சிறந்த கல்வியாளருமான சர்வபள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணனின் பிறந்ததினம் ஆசிரியர் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு

வெங்கையா நாயுடு வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் சமுதாய மேம்பாட்டில் ஆசிரியர்களின் பங்கு மிகவும் இன்றியமையாதது என்றார்

தற்போது ஆசிரியர்கள் தகவல்தொழில் நுட்பத்தை பயன்படுத்தி கற்பித்தலை மேற்கொள்வது மகிழ்ச்சியளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்ச்யில் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மாற்றியமைக்கப்பட்ட நெறிமுறைகள் அடிப்படையில் இந்தாண்டு நல்லாசிரியர் தேர்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார் சிறந்த அறிவுசார் திறமை மற்றும் வெளிப்படைத்தன்மையின் அடிப்படையில் விருதுகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கோவை மாவட்டம் மலுமிச்சம்பட்டி கிராமத்தில் மதுக்கரை ஊராட்சி ஒன்றிய பள்ளியின் தலைமையாசிரியை ஆர்

தமிழகத்தின் பல்வேறு பள்ளிகளில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையில் சிறப்பு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன

ராம்நாத் கோவிந்தின் மத்திய ஐரோப்பிய நாடுகள் பயணத்தின் இரண்டாவது கட்டமாக பல்கேரியாவில் சோபியா பல்கலைக்கழகத்தில் மாணாக்கரிடையே இன்று உரை நிகழ்த்துகிறார் அங்குள்ள மகாத்மா மார்பளவு சிலையையும் அவர் திறந்துவைக்கிறார் முன்னதாக நேற்று பல்கேரியாவில் வர்த்தகர்களிடையே உரையாற்றிய அவர் இந்தியா மற்றும் பல்கேரியா இடையில் வலுவான வரலாற்று பிணைப்புகள் இருப்பதாக எடுத்துரைத்தார்

உலகளவில் வேகமாக முன்னேறி வரும் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தை உடைய நாடாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என்று கூறிய குடியரசுத்தலைவர்

நம் நாட்டின் பொருளாதார மேம்பாடு ஒரு புதிய உத்வேகத்தை எட்டியிருப்பதாக குறிப்பிட்டார் பல்கேரியாவில் இருக்கும் இந்தியர்களே இருநாடுகளுக்கிடையிலான கலாச்சார துாதுவர்களாக திகழ்வதாகவும் அவர் பாராட்டினார்

இதன் ஒருபகுதியாக தமிழக கடலோர மாவட்டங்களில் சுனாமி மாதிரி பயிற்சி காலை எட்டரை மணி முதல் நடைபெற்று வருவதாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் சுனாமி எச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த பயிற்சியானது மாதிரி பயிற்சியே என்பதால் இதுகுறித்து மக்கள் அச்சமோ பீதியோ அடையத் தேவையில்லை என்றார்

மாநில வருவாய் ஊரக வளர்ச்சி துறைகளும் காவல்துறை தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்பு படை தீயணைப்பு துறை மருத்துவம் நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி போன்ற துறைகளும் இதில் கலந்துகொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் தேசிய பேரிடர் மீட்பு படை கடற்படை தொலைத்தொடர்புத்துறைகளும் இதில் இடம்பெற்றிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்

சுனாமி வர நேரிட்டால் இந்திய கடல்சார் முன்னெச்சரிக்கை அமைப்பு மூலமான சுனாமி எச்சரிக்கைகளை பெறுகையில் அந்த தகவல் பரிமாற்றமானது அரசு துறைகள் மூலம் மக்களுக்கு எவ்வாறு சென்றடைகிறது என்பதை சோதிப்பதற்காக இந்த பயிற்சிகள் நடத்தப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார்

சுஷ்மா இந்தியா அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் நிலையிலான முதலாவது பேச்சுவார்த்தை நாளை புதுதில்லியில் நடைபெறுகிறது

மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி

சந்திரசூட் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது

சி கப்பலோட்டிய தமிழன் வ

இந்நாளையொட்டி சென்னை ராஜாஜி சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மாநில அமைச்சர்கள் திரு ஜெயக்குமார் திரு பெஞ்சமின் திரு

பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர் துாவி மரியாதை செலுத்தினர்

தொடர்ச்சி நெல்லை நகரில் உள்ள வஉசி மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் உள்ள அன்னாரின் சிலைக்கு அஇஅதிமுக திமுக உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள்

ராஜேந்திரன் முன்னாள் காவல்துறை தலைவர் திரு

அதனை தொடர்ந்து சிபிஐ வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது இந்நிலையில் தமிழக அரசு அலுவலர்கள் மத்திய கலால் வரி உணவு பாதுகாப்பு துறை போன்றவற்றின் அலுவலர்கள் மீது சிபிஐ முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்தது

கோவில் மன்னார்குடி அருள்மிகு ராஜகோபாலஸ்வாமி திருக்கோவிலில் நேற்றிரவு உறியடி உற்சவம் வெகுவிமரிசையாக நடைபெற்றது